இருந்தால் உரையாடல் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மத்தியப் பிரதேசம் மிசோராம் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தலுக்காள பிரச்சாரம் நாளை நிறைவடைகிறது

மோதலில் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர்

ஆய்வு செய்கின்றனர்

கிரிக்கெட் போட்டி இன்று சிட்னியில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா போன்ற பரந்து விரிந்த தேசத்தின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு சாமானிய மக்களின் திறன்கள் திறமைகள் முயற்சிகள் ஆகியவற்றுக்கு உகந்த இடமளிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

மனதின் குரல் நிகழ்ச்சியில் குரல்தான் தம்முடையது என்றும் எடுத்துக் காட்டுகள் உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாம் நாட்டு மக்களுடையவை என்றும் அவர் கூறினார்

வளர் இளம் பருவத்தினரிடம் திறந்த மனதோடு பேசும் பழக்கம் குடும்பங்களில் மெல்ல மெல்ல குறைந்து வருவது கவலையளிக்கிறது என்று குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி எதிர்பார்ப்புக்கு பதிலாக ஏற்பு அச்கறுத்தலுக்கு பதிவாக ஆலோசனை என்ற தன்மை இருக்கும் போதுதான் உரையாடல் வலுப்பெறும் என்றார் இளைஞர்களின் எண்ணங்கள் ஈடேற சுதந்திரமான சூழலை அமைத்துக் கொடுத்தால் நாட்டில் ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை அவர்களால் ஏற்படுத்த முடியும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார்

பல போராட்டங்களுக்குப் பிறகு கிடைத்த கதந்திரத்தை பேணிக் காக்க கடைசி கொட்டு ரத்தம் உள்ளவரை பாடுபட வேண்டும் என்று பாபா சாஹேப் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் கூறியதை பிரதமர் நினைவுகூர்ந்தார் மற்றவர்களின் உரிமைகளுக்கு மதிப்பளித்தால் நமது உரிமைகள் தாமாகவே காக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பாகிஸ்தானின் கர்த்தார்பூரில் உள்ள குருநானக் தேவின் புனித தலத்தில் வழிபாடு செய்ய பயணம் மேற்கொள்ளும் யாத்திரிகர்களுக்கு பயன்படும் வகையில் வழித்தடம் அமைப்பது என்ற சிறப்புமிக்க முடிவை மத்திய அரசு மேற்கொண்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் மனதின் குரல் வாயிலாக எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் போது நாட்டு மக்களின் குடும்ப உறுப்பினராக தம்மை உணர்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்தப் பயணத்தை மேலும் முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் அவர் கூறினார் மத்தியப்பிரதேசம் மிசோராம் ஆகிய மாநிலங்களின் சுட்டப்பேரவை தேர்தல்களுக்கான பிரச்சாரம் நாளை நிறைவடைகிறது இதையடுத்து அம்மாநிலங்களில் அரசியல் கட்சித் தலைவர்கள் தீவிரப் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விதிஷா ஜபல்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக் கூட்டங்களில் உரையாற்றவுள்ளார் மற்ற அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் சூறாவளி சுற்றப் பயணத்தில் ாடுபட்டுள்ளனர் வரும் புதன்கிழமை இம்மாநிலங்களில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது

இவர்கள் சட்டப்பேரவைத் தேர்தலில் கட்சியிள் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கும் எதிராக போட்டியிடுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கைக் குழு தலைவர் திரு கோடண்டா ரெட்டி தெரிவித்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் மாநிலம் சோஃபியான் மாவட்டத்தில் பாதுகாப்புப் படையினர் இன்று மேற்கொண்ட நடவடிக்கையில் ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த விப்பூரா பகுதியில் தீவிரவாதிகள் ஒளிந்திருப்பதாகக் கிடைத்த தகவலைத் தொடர்ந்து பாதுகாப்புப் படையினர் தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர் பாதுகாப்புப் படையினர் பதிவடி கொடுத்த போது ஆறு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் துப்பாக்கிச்சண்டையின் போது ராணுவ வீரர் ஒருவரும் உயிரிழந்தார் தீவிரவாதிகளோடு துப்பாக்கிச்சண்டை நடந்த இடத்திலிருந்து ஆயுதங்களும் வெடி பொருட்களும் கைப்பற்றப்பட்டன தமிழகத்தில் கஜ பயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்தியக் குழுவினர் இரண்டாவது நாளாக இன்றும் ஆய்வு செய்து வருகின்றனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அவர்கள் தங்களின் ஆய்வை இன்று காலை தொடங்கினர் நாளையும் ஆய்வு மேற்கொள்ளும் ஏழு உறுப்பினர்கள் குழு திருவாரூர் நாகைப்பட்டினம் காரைக்கால் மாவட்டங்களில் ஆய்வு செய்ய உள்ளனர் டேரா பாபா நானக் கர்தாா்பூர் சாஹிப் சாலையை பாகிஸ்தான் நாட்டின் சர்வதேச எல்லை வரை விரிவாக்கம் செய்வதற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு நாளை அடிக்கல் நாட்டுகிறார்

இதில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர்கள் திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் பாகிஸ்தான் செல்லவுள்ளனர் நிராங்கரி சத்சங்பவன் மீது கையெறி குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் இரண்டாவது மற்றும் முக்கிய குற்றவாளியான அவ்தார் சிங்கை பஞ்சாப் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் மூன்று பேர் உயிரிழந்தனர்

இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள இரண்டு பேருக்கும் எதிராக வலுவான ஆதாரங்கள் உள்ளன என்று நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காவல்துறை தலைவர் திரு சுரேஷ் அரோரா தெரிவித்தார் பாகிஸ்தாளை தளமாகக் கொண்டு செயல்படும் ஐஎஸ்ஐ யால் ஆதரிக்கப்படும் காலிஸ்தான் விடுதலை முன்னணியின் தலைவர் ஹர்மீத் சிங்குடன் அவ்தார் சிங்கிற்கு தொடர்பு இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

பீடத்தின் அருகே அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த சிலையை அமைப்பதற்கான இடத்தில் மண் பரிசோதனை நடத்தப்பட்டு இருப்பதாகவும் சிலை அமைப்பதற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள ஐந்து நிறுவனங்கள் இன்று மாலை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தை சந்தித்து தங்களின் பணி விவரங்களை எடுத்துரைக்க உள்ளதாகவும் திரு அவஸ்தி கூறினார்

பொது ஒலிபரப்பு சேவை என்பதற்கு மிகப்பெரும் பொறுப்பு உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார்

இந்திய நேரப்படி இப்போட்டி பிற்பகல் மணி ஒன்று இருபதுக்கு தொடங்கும் மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் ஒன்று பூஜ்யம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா முன்னிலை வகிக்கிறது இரண்டாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டது ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது

இரு அணிகளும் கோல் எதுவும் போடவில்லை புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் தில்லி ஹரியானா அணியையும் பெங்களுரு பட்னா அணியையும் எதிர்கொள்கின்றன நேற்றைய ஆட்டங்களில் மும்பை தில்லி அணியையும் பெங்களுரு தமிழக அணியையும் வென்றன